நிலையில் எழுத்துப் பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் மூன்று நாள் அவகாசம் வழங்கியுள்ளது

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளது

சிரியாவில் உள்ள குர்தீஷ் தீவிரவாதிகளுடன் எவ்வித சுமரசமும் கிடையாது என்று துருக்கி தெரிவித்துள்ளது

ஆஸ்திரேலியாவை வென்றது இனி விரிவான செய்திகள் அயோத்தியா வழக்கின் தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது

இதனையடுத்து நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு தனி நீதிமன்றத்தில் திரு சிதம்பரத்தை ஆஜர்படுத்துமாறு திகார் சிறை அதிகாரிகளுக்கு நீதிபதி உத்தரவிட்டார்

மூன்றாவது தீவிரவாதியின் அடையாளம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தலைவர் தெரிவித்தார் இந்த மூன்று பேரும் பல பயங்கரவாத செயல்களில் தொடர்புடையவர்கள் என உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிங் கூறினார் இந்த நடவடிக்கையின்போது பாதுகாப்புப் படை வீரர் ஒருவரின் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்ததாகவும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு

கொலம்பியா சர்வதேச பல்கலைக் கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் இந்திய பொருளாதாரம் எதிர்கொள்ளும் சவால்களும் முன்னேற்றமும் என்ற தவைப்பில் உரையாற்றிய அவர் அரசியல் சட்டத்தின் ஒரு பிரிவை தற்காலிகமாக நீக்கி மனித உரிமையை காப்பதில் தவறு ஏதும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்

ஒவ்வொரு யாத்ரீகரும் இருபது டாலர் செலுத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் விடுத்துள்ள கோரிக்கை குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு இதுதொடர்பாக அந்நாட்டுடன் உயர்மட்ட அளவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் யாத்ரீகர்களிடம் இருந்து கட்டணம் ஏதும் வசூலிக்க வேண்டாம் என இந்திய தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

வடகிழக்கு பருவமனழ இன்று தொடங்கியுள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அதன் கூடுதல் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் மாநிலத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார்

மகாராஷ்டிர மாநில சுட்டப் பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப் பதிவு நடைபெற ஐந்து நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

நாட்டின் முக்கிய பிரச்சனைகளில் அவர்களுக்கு அக்கறை இல்லை என்றும் அவர் கூறினார் மகாராஷ்டிராவில் வேளாண்மையை மேம்படுத்தவும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவும் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார்

சிரியாவில் உள்ள குர்தீஷ் தீவிரவாதிகளுடன் எவ்வித சுமரசமும் கிடையாது என்று துருக்கி தெரிவித்துள்ளது

அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இது தொடர்பாக விடுத்துள்ள கோரிக்கைகளை ஏற்றுக் கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்தார்

நாளை மறுநாள் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா இங்கிவாந்தை எதிர்கொள்கிறது

கலப்பு இரட்டையர் பிரிவில் சிக்கிரெட்டி பிரணாவ் சோப்ரா இணையும் காலிறதிக்கு முந்தைய கற்றக்கு முன்னேறியுள்ளது